அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

குறைந்திருப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

எடுக்கும் பணத்தின் அளவு கட்டுப்பாட்டை ரிசர்வ் வங்கி தளர்த்தியுள்ளது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர்

மரியாதை செலுத்துகிறது

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமா் தெரிவித்தாா்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹரியானாவில் சர்க்கி தத்திரி மற்றும் தானேசர் ஆகிய இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மகராஷ்டிராவில் ஆளும் பிஜேபி கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை இன்று வெளியிட்டது

ஜேபியின் செயல் தலைவர் திரு

நட்டா மற்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் தேர்தல் வாக்குறுதிகளை மும்பையில் கூட்டாக வெளியிட்டனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு அஷோக் கெலாட் மும்பையில் இன்று பல இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் வாக்குப்பதிவு தினத்தன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் நேரடி கண்காணிப்பை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

ஜம்மு காஷ்மீரை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக சீரமைத்திருப்பது அனைவருக்குமான வளர்ச்சியை உறுதி செய்வதுடன் எல்லைத் தாண்டிய பயங்கரவாதத்தின் தாக்கத்தை குறைக்கும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

கடந்த இரண்டு மாதங்களாக காஷ்மீரில் வன்முறை சும்பவம் ஏதும் நிகழவில்லை என்று அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் கூறியுள்ளார் கத்துவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படைகள் விழிப்புடன் இருப்பதையடுத்து துப்பாக்கி சம்பவம் ஏதம் நிகழவில்லை என்றார் நாட்டிலேயே ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறை சிறந்தது என்று குறிப்பிட்ட அவர் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாக கூறினார் காஷ்மீரில் தொலைத்தொடர்பு முடக்கம் செய்யப்பட்டதையடுத்து அங்கு வாழும் மக்கள் பாதுகாப்புடன் இருந்ததாக கூறினார் தீவிரவாதிகளும் தொலைத்தொடர்பு வசதிகளை பயன்படுத்துவதால் தொலைத்தொடர்பு சேவைகளை முடக்கியதாக அவர் கூறினார் சீரடைந்ததையடுத்து காஷ்மீருக்கு கற்றுலாப்பயணிகள் வரத் தொடங்கியிருப்பதாக ஆளுநர் நிலைமை தெரிவித்தார் வெகுவிரைவில் இண்டர்நெட் சேவையும் தொடங்க உள்ளதாக அவர் உறுதியளித்தார்

ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் இந்திய பாதகாப்பு நிலைகள் மீது பாகிஸ்தான் துருப்புகள் அத்தமீறி தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார்

இருதரப்பிலும் உயிரிழப்பு ஏதம் ஏற்படவில்லை என்றும் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் பங்களாதேஷில் செயவ்படும் ஜமாத் உல் முஜாஹிதீன் என்ற தீவிரதவாத அமைப்பு இந்தியாவுக்குள் ஊடுருவ முயற்சிப்பதாக தேசிய புலனாய்வு முகமையின் தலைவர் திரு

மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஜார்க்கண்ட் பீகா் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் ஜமாத் உல் முஜாஹிதீன் அமைப்பின் நடவடிக்கைகள் பரவி வருவதாக குறிப்பிட்டார் கூட்டத்தில் பேசிய தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமை கண்காணிப்பு அதிகாரி திரு

முன்னாள் குடியரசுத்தலைவர் டாக்டர்

அப்துல்கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் டாக்டர் அப்துல்கலாம் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு சிறந்த பங்காற்றியவர் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் கலாம் அறிவு ஜீவி என்றும் மதிப்புமிக்க ஆசிரியர் என்றும் புகழாராம் சூட்டியுள்ளார் இந்தியாவை வலுவான நாடாக உருவாக்குவதற்கு அவர் வகுத்த வழியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரதமர் திரு

கலாம் கண்டார் என்றும் அதனை நிஜமாக்குவதற்கு சீரிய பங்காற்றினார் என்றும் கூறியுள்ளார் அவரது வாழ்வு இந்திய மக்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

சென்ற மாதம் முதல் வங்கி வாடிக்கையாளர்கள் பணம் எடுப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த விதிமுறைகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்றன கூட்டுறவு வங்கி திவாவாகும் சூழ்நிலை ஏற்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு பணம் தர இயலாத நிலை ஏற்பட்டததையடுத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன வறுமையை ஒழிப்பதற்கான பொருளாதாரத் திட்டங்களை வகுத்தமைக்காக நோபல் பரிசு பெற்ற திரு

எஸ்தா் டுப்ளோக் ஆகியோருக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளாார்

உலகப்புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்களின் கருத்துகளின் அடிப்படையில் தமிழக அரசு திட்டங்களை செயவ்படுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு பரிசு கிடைத்திருப்பது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் தமிழக மக்களின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பிள் ஏவுகணை திட்டத்தின் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலம் பாதுகாப்பு சாதனங்களை தயாரிக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம் பெற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்றுவரும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் இயக்குநர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தேவைக்கேற்ப நுனுக்கமான திறனுடன் அதிநவீன பாதுகாப்பு சாதனங்களையும் ஏவுகணைகளையும் தயாரிப்பதில் இந்தியா சிறப்பு இடம் பிடித்துள்ளதாக கூறினார் நாட்டின் பாதுகாப்புப் படைகளுக்கு உதவும் வகையில் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார் பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு வழங்கப்படும் நிதி ஆதரவை கண்காணிக்கும் அமைப்பு பாகிஸ்தானை கருப்புப் பட்டியலுக்கு முந்தைய பட்டியலில் வெளியிட்டுள்ளது பாரீசில் நடைபெற்றுவரும் சர்வதேச கண்காணிப்பு அமைப்பிள் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

ஏற்கனவே ச சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இதுதொடர்பான தீர்மானம் வெள்ளிக்கிழமையன்று வெளியிடப்படும்